திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

உட்பட்ட ஒரு சில பகதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மூன்று பெட்ரோலிய திட்டங்களை பீகார் மாநிலத்தில் காணொலி காட்சி வாயலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் சமையல் ளிவாயு சிலிண்டர் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டதற்காக பெட்ரோலியத்துறையை சார்ந்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாவும் பிரதமர் கூறினார் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி ஏழை குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பெட்ரோலியபத் துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இத்துறை சார்ந்த கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவா் குறிப்பிட்டார் வரும் நாட்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கார் ஆறு லட்சம் கோடி ருபாய் முதலீட்டில் இந்த தீட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இடம்பெயாந்த தொழிவாளா்களுக்கு புதிய வேலைவாய்ப்புக்களை வழங்குவதற்கு இதபோன்ற திட்டங்கள் பயன்தரும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் நான்கு மணி நேரம் மக்களவையும் நான்கு மணி நேரம் மாநிவங்ளையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை கூட்டத்தொடர் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒருமணி வரையிலும் மக்களவைத் கூட்டத்தொடர் மாலை மூன்று மணி முதல் எழு மணி வரையிலும் நடைபெறும் முதல் நாளான நாளை மட்டும் மக்களவைத் கூட்டத்தொடர் காலை நடைபெறும் என்று தெிவிக்கப்பட்டுள்ளது

நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகை பதிவேட்டிற்காக கைபேசி செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கூட்டத்தொடரில் எந்த ஒரு பிரச்சினையும் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு இந்த கூறியுள்ளது

அவசர சட்டத்திற்கு மாற்றாக ஏழு மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட உள்ளன

தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரும் நாளை தொடங்குகிறது

மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் நடப்பு நிதியாண்டிற்காள முதல் துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது

இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிறு குறு தொழில் துறையினா உட்பட தொழில்துறையினர் பயன்பெறுவதற்காக பிணை இல்வா கடனுதவி வழங்கும் திட்டத்தின்கீழ்

வருமான வரியில் கூடுதலாக வகுலிக்கப்பட்ட ஒரு வட்சும் கோடி ரூபாய் வரி செலுத்தியவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் வெகுவாக கட்டுப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகிக்கும் ஆயூஷ் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த நெறிமுறையில் இடம்பெற்றுள்ளன மருத்துவர்களின் ஆலோசனையின்படி மூச்சுப் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்டவற்றை கடைபிடிக்குமாறு சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

உள்நாட்டில் உற்பத்தி தொடங்கி இருப்பதால் இந்த பரிசோதனைக்கான கட்டணமும் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார் அரசு ஆய்வகங்ளில் எவ்வித கட்டணமுமின்றி பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் தனியார் ஆய்வகங்களைப் பொறுத்தவரை பரிசோதனைக்கான கட்டணங்களை நிா்ணயிக்குமாறு மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்னத் தொவிவித்தார்

நீட் தேர்வு வேண்டாம் என்பதே தமிழக அரசின் நிவைப்பாடு என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அஇஅதிமுக அரசு மாணவர்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளபோதிலும் விபரீத முடிவுகளை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் திரு பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மின்துறை அமைக்கா் திரு தங்கமணியும் இதே கருத்தை வெளியிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலைப்பாட்டில் தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாகக் குறிப்பிட்டார்

அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவா கேட்டுக் கொண்டார்

நீட் உள்ளிட்ட எந்த ஒரு தேர்வையும் எதிர்கொள்வதற்கான பயிற்சி தமிழக அரசால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் அப்யம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இது தொடா்பாக இன்று அவா் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உரிய அடையாள அட்டை மற்றும் ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு சாலையோர வியாபாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் திருச்செந்துர் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி திருக்கோவிலின் ஆவணித் திருவிழாவின் எட்டாம் நாள் நிழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன

இரண்டு ஆண்டுகளுக்குள் இப்பணி நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இதன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்